தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றிபெற்ற திமுக உறுப்பினர்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக்கொண்டனர்

காவிரி மேலாண்மை ஆணையக்கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது நதிநீர் பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனைகள் இதில் நடைபெற்று வருகின்றன

பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் குடியரசுத்தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியை இன்று நேரில் சந்தித்து பேசினார்

தஞ்சாவூரிலிருந்து திரு நீலமேகம் அரவக்குறிச்சி செந்தில்பாலாஜி திருவாரூர் பூண்டி கலைவாணன் ஓசூர் சத்யா பெரியகுளம் சரவணக்குமார் ஆம்பூர் விஸ்வநாதன் குடியாத்தம் காத்தவராயன் ஆண்டிப்பட்டி மகாராஜன் பூந்தமல்லி கிருஷ்ணசாமி பெரம்பூர் ஆர்

சேகர் திருப்பரங்குன்றம் சரவணன் திருப்போரூர் இதயவர்மன் ஒட்டப்பிடாரம் சண்முகையா உள்ளிட்டோருக்கு சபாநாயகர் திரு

சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் திமுகவின் செயல்பாடுகள் குறித்து சட்டமன்றம் கூடும் தேதி அறிவித்த பிறகு முடிவெடுப்போம் என்று கூறினார் சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் பொறுத்திருந்து பாருங்கள் என்றார்

மசூத் உசைன் தலைமையில் புதுதில்லி மத்திய நீர்வள ஆணைய அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் தமிழகம் கேரளம் கர்நாடகம் புதுச்சேரி பொதுப்பணித்துறை செயலர்கள் திரு

பிரபாகர் திரு அசோக் திரு ராஜேஷ் சிங் திரு

மேலும் கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு தமது எதிர்ப்பையும் பதிவு செய்ய உள்ளதாக தெரிகிறது

நரேந்திரமோடி முன்னாள் குடியரசுத்தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதுகுறித்து ட்விட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் திரு பிரணாப் முகர்ஜியை சந்திப்பது எப்போதுமே சிறந்த அனுபவமாக இருக்கும் என்று கூறியுள்ளார்

அம்மாநில ஆளுநர் திரு

டி மிஸ்ரா அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் முன்னதாக நேற்று நடைபெற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித்தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் ட்விட்டர் மூலம் வெளியிட்டுள்ள செய்தியில் வீர தீரம் நாட்டுப்பற்று வலுவான இந்தியாவை படைப்பதற்கான உறுதியான அர்ப்பணிப்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த சாவர்க்கரின் பண்புகளால் ஈர்க்கப்பட்டு தேசகட்டமைப்பில் மக்கள் தங்களை அர்ப்பணிக்க முன்மாதிரியாக திகழ்ந்தவர் என்று பாராட்டியுள்ளார் பிஜேபி தேசிய தலைவர் திரு

புதுக்கோட்டையில்

ம் ம் ம் ம் ம திருச்சி திருச்சி மாநகராட்சியில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாதவிடாய் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக ஆணையர் திரு

மாநகருக்குட்பட்ட அடுக்குமாடிக் குடியிருப்புகள் மகளிர் விடுதிகளிலும் நாப்கின் அழிக்கும் இயந்திரங்களை ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

ம் ம் ம் ம் ம் ம பள்ளிவாகன ஆய்வு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேதுபதி சீதக்காதி விளையாட்டரங்க வளாகத்தில் வட்டார போக்குவரத்து துறையின் சார்பில் பள்ளி வாகனங்களின் தரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் இன்று ஆய்வு செய்தார்

ரயில்களில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் குறித்து பயணிகள் தைரியமாக ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க முன்வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அரியலூர் மாணாக்கருக்கான தங்கும் விடுதிகளில் சேர விரும்பும் தகுதியுடைய பள்ளி கல்லுாரி மாணாக்கர் இத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்து பயனடையலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி

ம் ம் ம் ம் ம கணக்கெடுப்பு முதுமலை புலிகள் காப்பகத்தில் பருவமழைக்கு முந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் இன்று காலை தொடங்கின

புவியரசன் தெரிவித்திருக்கிறார்

ம் ம் ம் ம் ம டென்னிஸ் பாரீசில் நடைபெறும் ப்ரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனும் ஸ்பெயின் வீரருமான ர

பேல் நடால் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

மகளிர் பிரிவில் ஜெர்மன் வீராங்கனை ஏஞ்ஜலிக் கெர்பர் ரஷ்ய வீராங்கனை அனஸ்தேஷியா பொட்டப்போவாவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்